பிரதமர் திரு நரேந்திர மோடி சவுதி அரேபிய தலைநகர் ரியாத் சென்றடைந்தார் இப்பயணத்தின்போது பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவுள்ளன தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு சர்வதேச அளவில் நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் திருச்சி மாவட்டம் நடுக்காட்டுப்பட்டி கிராமத்தில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த சிறுவனை உயிருடன் மீட்கும் பணி தோல்வியடைந்தது கஷ்மீர் பகுதியில் இன்று தொடங்கவுள்ள பள்ளித் தேர்வுகளுக்காள அளைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன

வீரர்கள் சாய்னா நேவால் லக்ஷயா சென் ஆகியோர் பங்கேற்கின்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி சவுதி அரேபிய தலைநகர் ரியாத் சென்றடைந்தார்

இன்று அங்கு நடைபெறவுள்ள எதிர்கால முதலீட்டு மாநாட்டில் பிரதமர் உரையாற்றவுள்ளார் ரியாத் புறப்படுவதற்குமுன் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் பாதுகாப்பு வர்த்தகம் கலாச்சாரம் கல்வி மற்றும் இருநாட்டு மக்களுக்கு இடையேயான தொடர்பு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடைபெறும் என்று கூறினார்

பிரதமரின் சவுதி அரேபிய பயணத்தின் மூலம் இருநாடுகளுக்கிடையேயான உறவு மேலும் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்நாட்டுக்கான இந்திய தூதர் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு சர்வதேச அளவில் நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

அப்போது பேசிய பிரதமர் தீவிரவாதத்திற்கு ஆதரவு தெரிவித்து நிதியுதவி அளிப்பவர்களுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை அவசியம் என்று கூறினார் இதற்கிடையே ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜம்மு காஷ்மீர் செல்லவுள்ளனர் இதன் மூலம் அப்பகுதியில் கலாச்சாரம் மற்றும் மத ஒற்றுமையை அவர்கள் அறிந்தகொள்ள முடியும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

அப்போது பேசிய திரு வெங்கைய நாயுடு சமத்துவம் மற்றும கண்ணியத்தை நோக்கமாக கொண்டு சிறப்பு சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதாக தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் நடைபெறவுள்ள பள்ளித் தேர்வுகளை அமைதியான முறையில் நடத்துவதற்கான அளைத்து ஏற்பாடுகளையும் செய்யுமாறு துணை ஆணையர்களை காஷ்மீர் மண்டல ஆணையர் திரு பஷர் அகமது கான் அறிவுறுத்தியுள்ளார் காஷ்மீர் பகுதியில் பள்ளித் தேர்வுகள் இன்று முதல் தொடங்கி நடைபெறுவதையொட்டி அதற்கான ஏற்பாடுகள் குறித்து அவர் மேற்கொண்ட ஆய்வின் போது இதனை தெரிவித்தார் பாதுகாப்பு காரணமாக தேர்வுகளுக்கு தேவையான பொருட்களை சும்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அனுப்பிவைக்குமாறும் தேர்வு முடிவடைந்ததும் அதனை அதே காவல் நிலையத்தில் ஒப்படைக்குமாறும் கல்வித்துறை செயலாளர் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார் சமூகப் பணிகளை சிறப்பாக மேற்கொண்ட தனியார் நிறுவனங்களுக்கான தேசிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று புதுதில்லியில் வழங்குகிறார் மத்திய சம்பெனி விவகாரங்கள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்படும் இந்த விருதுகள் நீடித்த வளர்ச்சி உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்ட நிறுவனங்களுக்கு வழங்கப்படவுள்ளது

நான்கு நாட்களாக சிறுவனை உயிருடன் மீட்பதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன நேற்றிரவு பத்தரை மணியளவில் ஆழ்துளை கிணற்றிலிருந்து துர்நாற்றம் வீசியதையடுத்து தேசிய பேரிடர் மீட்புப் படை மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் நிலைமையை ஆய்வு செய்தனர் இன்று அதிகாலை வருவாய் நர்வாக ஆணையர் திரு ஜே ராதாகிருஷ்ணன் சிறுவன் உயிரிழந்ததை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்

அங்கு கஜித்தின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு ஃத்திமா புதூர் கல்லரை தோட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது முன்னதாக மருத்துவமனையில் சிறுவளின் உடலுக்கு அமைச்சர்கள் திரு சி விஜயபாஸ்கர் திரு வெல்லமண்டி நடராஜன் திரு ஆர் பி உதயகுமார் திருமதி வளர்மதி ஆகியோர் அஞ்சவி செலுத்தினார்கள்

பொதுத் தேர்தலை டிசும்பர் மாதம் நடத்துவதற்கு எதிராக உள்ள தொழிவாளர் கட்சியின் தலைவர் ஜெர்மி கார்பினை பிரதமர் விமர்சித்துள்ளார்

எனினும் அவர்கள் விருப்பப்படி வாக்குச்சாவடிக்குச் சென்று வாக்களிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையின்படி தேர்தல் விதிமுறைகளில் மத்திய சட்டம் மன்றும் நீதித்துறை அமைச்சகம் திருத்தம் மேற்கொண்டுள்ளது இதற்கான விண்ணப்பப் படிவத்தை தேர்தல் அதிகாரிக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட ஐந்து நாட்களுக்குள் அனுப்பிவைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

பகுதி அளவிலான பாலைவனப் பகுதியில் நடைபெறும் இப்பயிற்சியில் தீவிரவாதத்தை எதிர்கொள்வது குறித்து பயிற்சி அளிக்கப்படவுள்ளது தில்லியில் அனைத்து பேருந்துகளிலும் இன்று முதல் பயணிகளின் பாதுகாப்புக்காக பாதுகாவலர்கள் பயணிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக பாதுகாவலர்களுக்கு நடைபெற்ற பயிற்சியின்போது முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் இதனை அறிவித்தார் மகளிர் பாதுகாப்புக்கு தில்லி அரசு முக்கியத்துவம் அளிப்பதாக அவர் கூறினார் அவர்களுக்கான இலவச பேருந்து சேவைத் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார்

தில்லி பேருந்துகளில் மகளிர் பாதுகாட்டுக்காக கடந்த ஜுன் மாதம் பாதுகாவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் ரானுவ நடவடிக்கைளின்போது உயிரிழந்த ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத் தலைவர் அபு பகர் அல் பாக்தாதியின் உடல் முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது பென்டகனில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின்போது அமெரிக்க ரானுவ உயர் அதிகாரி திரு மார்க் மில்லி இதனை தெரிவித்தார் தடய அறிவியல் டிஎன்ஏ சோதனை மூவம் அவருடைய அடையாளம் உறுதி செய்யப்பட்டதாக கூறினார் முன்னதாக சிரியாவின் வடமேற்கு பகுதியில அமெரிக்க படையினர் நடத்திய தாக்குதலின் போது பாக்தாதி தற்கொலை செய்துகொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார்

பிரதமராக இருந்த திரு சார்லஸ் மைக்கேல் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவராக வரும் டிசும்பர் மாதம் பதவியேற்க உள்ளதை அடுத்து புதிய பிரதமர் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் பெல்ஜியம் நாட்டின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார்

ஆடவர் ஒற்றயைர் பிரிவில் இந்திய வீரர்கள் லக்ஷயா சென் கிரண் ஜார்ஜ் மிதுன் மஞ்சுநாத் ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் பங்கேற்கின்றனர் ஐ எஸ் எல் காவ்பந்து போட்டியில் கோவா பெங்களூரு அணிகளுக்கிடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஜாம்ஷெட்பூர் அணி ஐதராபாத் அணியை எதிர்கொள்கிறது